என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்

இதில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கோடி ரூபாய் வழங்க ஆந்திர முதலமைச்சி

ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திரமோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்

புத்தபெருமானின் போதனைகளின் மகத்துவம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் உலகளவில் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் உலகின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மனிதகுலத்திற்கு சேவையாற்றுவது என இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார்

ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ள ஆர்ஆர் வெங்கடபுரம் என்ற இடத்தில் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையிலிருந்து

இன்று அதிகாலை ஏற்பட்ட இந்த வாயு கசிவினால் ஐந்து கிலோ மீட்டர் சுற்றளவில் வசித்துவரும் மக்களுக்கு மூச்சுத்திணறல் மயக்கம் ஏற்பட்டது கிராமமக்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு கண் எரிச்சல் உடல் அரிப்பு போன்ற உபாதைகளும் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தேசியபேரிடர் மீட்பு படையினர் காவல்துறையினர் உடனடியாக சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் ஆந்திர முதலமைச்சா திரு

உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இந்த துயர சும்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளாா் அரசு நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொன்டு நிலைஎம்பை கட்டுக்குள் கொண்டுவரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி விஷவாயு கசிவு தொடா்பாக இன்று புதுதில்லியில் உயா்மட்ட ஆய்வு மேற்கொண்டார் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோா் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் ஆந்திர முதலமைச்சரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமா் இம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து தரும் என்றார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய பேரிடர் மீட்பு படையின் தலைமை இயக்குநர் திரு சத்தியநாராயன் பிரதான் ஆர்ஆர் வெங்கடபுரம் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு நிறுத்தப்பட்டு விட்டதாக தெரிவித்தாா் மாநில மீட்பு படையினருடன் இணைந்து தாங்கள் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு பிரதான் கூறினார் ஆந்திர மாநிலத்தில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் விஷவாயு கசிந்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளாா் இந்த சும்பவம் குறித்து சுசுப்தி அறிந்து தாம் மிகுந்த வேதளை அடைந்ததாக கூறியுள்ள முதலமைச்சா் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவா்கள் பூரண குணமடைய பிராா்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார்

இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இந்த உத்தரவு அனைத்து அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரி ஆசிரியா்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்று கூறியுள்ளார் இந்த உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

வெங்கப்யா நாயுடுவும் மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லாவும் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டனர் நாடாளுமன்ற குழு கூட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக நடத்த வேண்டுமௌ தங்களது அவை செயலர்களுக்கு அவர்கள் அறிவுறுத்தினர்

அரசு மேற்கொண்டுவரும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் உறுப்பினா்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டு கொண்டனர்

ஹர்ஷ்வா்தன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த நோய்த்தொற்றை தடுக்க நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன்பிரதேசங்கள் மேற்கொண்டுவரும் முயற்சிகளுக்கு அமைச்சா் பாராட்டு தெரிவித்தாா் நோய்த்தொற்று நோய் தடுப்பு மற்றும் நோய் கட்டுப்பாட்டிற்கான அனைத்து மருத்துவ நடைமுறைகளையும் மாநிலங்கள் பின்பற்ற வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து தொழிலாளாகள் அதிக எண்ணிக்கையில் சொந்த ஊா் திரும்புவதால் அதற்கான ஏற்பாடுகளையும் மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்று கூறினார்

நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை கண்காணிப்பு படையின் மற்றும் தன்னார்வலர்கள் மூலமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அப்பகுதியில் இருந்து நோய்த்தொற்று வெளியில் பரவாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று திரு ஹா்ஷ்வா்தன் கேட்டுக் கொண்டாா்

திருச்சி தேசிய தொழில்நுட்பக்கல்வி கழகம் பிரதமின் ஆராய்ச்சித் திட்டத்தின்கீழ் தோவு செய்யப்பட்டதற்கு அதன் இயக்குநர் பேராசிரியர் மினி ஷாதி தாமஸ் நன்றி தெரிவித்துள்ளார் கோவை நீலகிரி சேலம் உட்பட பத்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ட்டு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்